நடைபெறுகிறது

கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதையடுத்து இந்திய மகளிர் பேட்மிண்டன் அணி ஆசிய சாம்பியன் ஷிப் போட்டியிலிருந்து விலகி உள்ளது

காலை எட்டு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவடைகிறது

தேர்தலையொட்டி காவல்படை மற்றும் மத்திய ஆயுத காவல்படை பிரிவுகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுத்தப்பட்டுள்ளன சிறப்பு அஞ்சல் வாக்கு வசதி மூத்த குடிமக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துச்செல்ல வாகன வசதி போன்றவற்றுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது வாக்குப்பதிவுக்கு தேவையான அளைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுத்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரன்பீர்சிய் தெரிவித்துள்ளார்

வாக்குச்சாவடி அலுவலர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வசதியாக இன்று அதிகாலை நான்கு மணி முதலே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கியது

இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று பேச்சு வார்த்தை நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்திக்கிறார் குடியரசு தலைவர் மாளிகையில் அவருக்கு இன்று பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் ராஜகோட்டிற்கு செல்லும் அவர் தேசப்பிதா மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்துகிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் இலங்கை பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார் பின்னர் இலங்கை பிரதமர் திரு ராஜபக்சே வாரணாசி சார்னாத் புத்தகயா மற்றும் திருப்பதி ஆகிய இடங்களுக்கும் செல்கிறார் இலங்கையின் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு முதன் முதலாக அவர் இந்தியாவிற்கு வருகை தந்துள்ளார் ஹைதராபாத் மெட்ரோ ரயில் சேவையை தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு கே சந்திரசேகர்ராவ் நேற்று தொடங்கி வைத்தார்

இதனால் பயணிகள் நேரத்தை அதிக அளவில் சேமிக்க முடியும் என்று தெரிகிறது

இதன் மூலம் ஹைதராபாத் செகந்திராபாத் ஆகிய இரண்டு நகரங்களில் போக்குவரத்து சேவை எளிதாக்கப்பட்டுள்ளது தளியார் மற்றும் அரசு நிறுவனத்துடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ள இந்த மெட்ரோ ரயில் சேவை உலக அளவில் மிகப்பெரியதாகும் நாட்டிலேயே தில்வி மெட்ரோவுக்கு அடுத்த படியாக ஹைதராபாத் மெட்ரோ ரயில் சேவை இரண்டாவது பெரிய சேவையாக கருதப்படுகிறது சபரிமலை அப்யப்பன் கோவில் ஆபரணங்களின் விவரங்களை பட்டியலிடுவதற்காக கேரள உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சி என் ராமச்சந்திரன் நாயரை உச்சநீதிமன்றம் நியமித்துள்ளது பந்தல அரசக் குடும்பத்தின் ஒரு பகுதியினர் ஆபரணங்கள் தங்களுக்கு சொந்தமானது என்று கூறி வந்ததையடுத்து இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் என் வி ரமணா அஜய் ரஸ்தோகி மற்றும் வி ராமசுப்பிரமணியன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது கேரள அரசின் சார்பில் அட்டர்னி ஜென்ரல் திரு கே கே வேணுகோபால் ஆஜானார் அப்போது நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கு கமூகமான தீர்வை பந்தல அரசக்குடுப்பத்தினர் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மேலும் கேரள அரசு சபரிமலை கோவில் நிர்வாகம் குறித்து நான்கு வார காலத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டது

இந்த நிறைவு விழாவில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ் நாத் சிங் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இருப்பினும் இந்த கண்காட்சி பொதுமக்களுக்காக நாளை மதியம் வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை பாதுகாப்பு தளவாட கண்காட்சியில் பல்வேறு நாடுகளில் இருந்து அதிகமான நிறுவனங்கள் பங்கு பெற்றுள்ளது குறிப்பாக விமான துறையில் ஏராளமான நிறுவனங்கள் பங்கு பெற்றது குறிப்பிடத்தக்கது

இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் தலைமை இந்த கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கும் விதத்தில் இந்த நிதி உதவியை அளிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் பொதுவாக திரு மைக் பாம்பியோ சீனாவின் மனித உரிமை அத்தமீறல்கள் குறித்து குறை கூறிவருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது அவர் தற்போது சீனாவிற்கு நிதி உதவி அளிக்க முன்வந்துள்ளது அமெரிக்க கொரோனா வைரஸ் தாக்குதலை தடுப்பதற்கு எடுத்து வரும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுகிறது இந்த நிதி உதவி சீன அரசுக்கு நேரடியாகவோ அல்லது கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த முயற்சித்து வரும் அமைப்புகளுக்கு வழங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஸ்ரீநகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கிரானைட் தாக்குதலுக்கு காரணமாள மூன்று நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் லால்சௌக் பகுதியில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு படையினர் நான்கு பொதுமக்கள் படுகாயம் அடைந்தனர் இந்த தாக்குதலையடுத்து காவல்துறையினர் தீவிர சோதனைகளில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ஸ்ரீநகர் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஹசீப் முகல் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பில் தொடர்புடைய மூன்று பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டார்

இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டேவிட் வாக்ஸ்மேன் ஆறு வார காலத்திற்குள் பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டார் இந்த வழக்கில் அம்பானி தரப்பு வழக்கறிஞர்கள் ரிலையன்ஸ் நிறுவனம் திவாவான நிலையில் உள்ளதகாவும் அதன் காரணமாக பணத்தை திரும்ப செலுத்த இயலாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தனர்

திரும்ப செலுத்துமாறும் அவர் தீர்ப்பளித்தார் இந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்யவிருப்பதாக ரிலையன்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது

ஆக்லாந்தில் நடைபெறும் இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முகமது ஷமி குல்தீப் ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டு நவ்தீப் ஷைனி சாகல் ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மூன்று போட்டிகளை கொண்ட இந்தத் தொடரில் முதவாவது போட்டியில் நியூசிவாந்து அணி இந்தியாவை வென்றது மூன்றாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் போட்டி வரும் செவ்வாய்க்கிழமை பே ஒவலில் நடைபெறுகிறது கொரோனா வைரஸ் வேமாக பரவி வருவதையடுத்து இந்திய மகளிர் பேட்மிண்டன் அணி பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வரும் செல்வாய்க்கிழமை தொடங்கவிருக்கும் ஆசிய சாம்பியன் ஷிப் போட்டியிலிருந்து விலகி உள்ளது அதே சமயத்தில் இந்திய ஆடவர் அணி இந்தப் போட்டிகளில் பங்கு பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அணியினர் நாளை இரவு பிலிப்பைன்ஸ் புறப்பட்டு செல்கின்றனர்